நிர்மலாள சீத்தாராமன் இன்று மக்களவையில் தாக்கல் செய்த பட்ஜெட்டில் உள்கட்டமைப்பு மேம்பாடு விவசாயிகளின் நலன் மற்றும் நீர்வளப் பாதுகாப்பிற்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளது

தரேந்திர மோடி கூறியுள்ளார் பட்ஜெட்டில் புதிதாக ஒன்றும் இல்லை என்று காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர் கட்சிகள் விமர்சித்துள்ளன புதுவையில் ஜப்பானிய நிதி உதவியுடன் மின் உற்பத்தித் திட்டம் ஒன்றை நிறைவேற்ற அரசு உத்தேசித்திருப்பதாக முதலமைச்சர் திரு

நாராயணசாமி தெரிவித்துள்ளார் மத்திய நிதி அமைச்சர் திருமதி

புதிய இந்தியா வை உருவாக்கும் பணிகளை அரசு தொடர்ந்து முன்னெடுத்துச் செல்லும் என்றும் அரசின் சீர்திருத்த முன்முயற்சிகளுக்கு ஏற்கனவே பலன் கிடைக்கத் தொடங்கி விட்டதாகவும் நிதி அமைச்சர் தமது ப பட்ஜெட் உரையில் கூறினார்

சாலை கட்டமைப்புப் போல எரிவாயு வினியோகக் கட்டமைப்பும் நீர் வினியோகக் கட்டமைப்பு மற்றும் பிராந்திய விமான நிலையங்களும் மேம்படுத்தப்படும் என்று நிதி அமைச்சர் தெரிவித்தார்

நிர்மலா சீத்தாராமன் பட்ஜெட் உரையில் தெரிவித்தார் வரி செலுத்துவோர் ஆதார் எண் அல்லது பேன் எண்ணில் ஏதாவது ஒன்றைப் பயன்படுத்தி வரி செலுத்தலாம் என்றும் அவர் தெரிவித்தார் வியாபாரிகள் செலுத்திய சரக்கு மற்றும் சேவை வரியை திருப்பி அளிக்கத் தேவை இருந்தால் தானியங்கி முறையில் திருப்பியளிக்க புதிய நடைமுறை கொண்டுவரப் படும் என்றும் அவர் கூறினார்

சிகரெட் பீடி மற்றும் புகையிலைப் பொருட்களை அடிப்படை கலால் வரி பட்டியலில் கொண்டுவர பட்ஜெட்டில உத்தேசிக்கப் பட்டுள்ளது

ஸ்பிலிட் ஏசி குளிர்சாதனம் சிசிடிவி கேமரா மற்றும் இதர மின்னணு சாதனங்கள் மீதான வரி உயர்த்தப் பட்டுள்ளது வீட்டுவசதி கடனுக்கு செலுத்தப்படும் வட்டியில் மூன்றரை லட்சம் ரூபாய் வரை வரி செலுத்துவோர் வருமானத்தில் இருந்து கழித்துக் கொள்ளலாம் என்றும் மின்சார வாகனங்களை வாங்குவதற்கான கடனுக்கு செலுத்தப்படும் வட்டியிலும் ஒன்றரை லட்சம் ரூபாய் வரை வருமானக் கழிவு அனுமதிக்கப் படும் என்று நிதி அமைச்சர் பட்ஜெட் உரையில் தெரிவித்தார் ஆயினும் தனி நபர் வருமான விகிதங்களில் மாற்றம் எதுவும் அறிவிக்கப் படவில்லை மத்திய பட்ஜெட்டில் இடம்பெற்றுள்ள மேலும் சில முக்கிய அம்சங்கள் மீன்வள நிர்வாகக் கட்டமைப்பை வலுப்படுத்த பிரதமரின் மீன்வளத் திட்டம் செயல்படுத்தப் படும் விமானப் போக்குவரத்துகாப்பீடு மற்றும் ஊரகத் துறைகள் நேரடி அன்னிய முதலீட்டாளர்களுக்கு இன்னும் அதிகமாக திறந்து விடப்படும் பாரம்பரிய கைவினைக் கலைஞர்கள் மற்றும் அவர்களின் கலைப் படைப்புகளை உலகச் சந்தையுடன் ஒருங்கிணைக்க புதிய இயக்கம் தொடக்கப்படும்

மகளிர் சுயஉதவிக் குழுக்களுக்கு வழங்கப்படும் கடன் மீதான வட்டிச் சலுகைத் திட்டம் அனைத்து மாவட்டங்களுக்கும் விஸ்தரிக்கப்படும்

இவ்வாண்டு மகாத்மா காந்தி பிறந்த நாளன்று ராஷ்ட்ரீய ஸ்வச்தா மையம் தொடக்கிவைக்கப் படும் அரசு தனியார் ஒத்துழைப்பு மூலம் ரயில் நிலையங்களை நவீனமாக்க இவ்வாண்டு மாபெரும் திட்டம் தொடக்கப்படும் விளையாட்டுத் துறையில் இளைஞர்களை ஊக்குவிக்க தேசிய விளையாட்டு கல்வி வாரியம் அமைக்கப்படும் பிரதமர் திரு

நரேந்திர மோடி கூறியுள்ளார் நடுத்தர வர்க்கத்தினர் இளைஞர்கள் மற்றும் ஏழைகளின் நலன்களை கருத்தில் கொண்டு தயாரிக்கப் பட்டுள்ள இந்த பட்ஜெட் இவர்களின் எதிர்காலம் சிறப்பதை உறுதிப்படுத்தும் என்று அவர் தெரிவித்துள்ளார் புதிய இந்தியா விற்கான இந்த பட்ஜெட்டில் வேளாண் துறையில் பெரும் மாற்றங்களைக் கொண்டு வருவதற்கான செயல்திட்டம் இடம் பெற்றுள்ளதாகவும் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் இந்த பட்ஜெட்டினால் வளர்ச்சிப் பணிகள் மேலும் துரிதமாகும் என்றும் வரிக் கட்டமைப்பு எளிமையாகும் உள்கட்டமைப்பு வசதிகள் நவீனமாகும் என்றும் பிரதமர் கூறியுள்ளார்

நிதின் கட்காரி திருமதி ஸ்மிருதி இரானி திரு கஜேந்திரசிங் ஷெகாவத் திரு மஹேந்திரநாத் பாண்டே உள்ளிட்ட மத்திய அமைச்சர்களும் பட்ஜெட்டை வரவேற்றுள்ளனர் ஃபிக்கி தொழில் வர்த்தகக் கூட்டமைப்பும பட்ஜெட்டை வரவேற்றுள்ளது ஆயினும் மத்திய பட்ஜெட்டில் புதிய முன்முயற்சிகள் எதுவும் இல்லை என்று காங்கிரஸ் கருத்து வெளியிட்டுள்ளது புதிய மொந்தையில் ஊற்றிய பழைய கள்ளாகவே பட்ஜெட் அமைந்திருப்பதாக காங்கிரஸ் மக்களவைக் கட்சியின் தலைவர் திரு ஆதிர்ரஞ்சன் சௌத்திரி கூறியுள்ளார் சிபிஎம் திரிணாமூல் காங்கிரஸ் ஆம்ஆத்மி உள்ளிட்ட கட்சிகளும் பட்ஜெட்டை விமர்சித்துள்ளன

வி நாராயணசாமி தெரிவித்துள்ளார்

நாராயணசாமி தெரிவித்தார் இந்தியா வில் தயாரிக்கப்பட்ட வெளிநாட்டு மது வகைகளின் விலை மற்ற மாநிலங்களை விட புதுவையில் குறைவாக இருப்பதால் புதுவையிலும் விலையை சற்று உயர்த்த அரசு உத்தேசித்திருப்பதாக முதலமைச்சர் தெரிவித்தார் ஒருமுறை மட்டுமே பயன்படுத்தத் தக்க பிளாஸ்டிக் பொருட்களுக்கு முழுமையாக தடை விதிக்கவும் மாநில அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது நில ஆர்ஜித சட்டத்தின்கீழ் பொதுத் தேவைகளுக்கு நிலம் எடுப்பதில் பல தாமதங்கள் ஏற்படுவதால் தேவைப்பட்டால் நில உரிமையாளர்களிடம் நேரடியாகப் பேசி நிலத்தை வாங்க அரசு உத்தேசித்திருப்பதாகவும் முதலமைச்சர் தெரிவித்துள்ளார் காரைக்காலில் நீர்நிலைகளை தூர்வாரி புனரமைக்க மாவட்ட நிர்வாகம் புதுமையான திட்டம் ஒன்றை உருவாக்கியுள்ளது இதன்படி காரைக்கால் மாவட்டத்தின் கீழ்வரும் ஒவ்வொரு அரசுத் துறைக்கும் அதன் பணியாளர் எண்ணிக்கையைப் பொறுத்து தலா ஒரு நீர் நிலை ஒதுக்கப்படும் என்றும் அத்துறையின் அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் தன்னார்வ அடிப்படையில் நிதியளித்து தாங்களே அந்த நீர்நிலையை தூர்வாரி சீரமைப்பார்கள் என்றும் மாவட்ட ஆட்சியர் திரு விக்ராந்த் ராஜா தெரிவித்துள்ளார் இத்திட்டத்தின் கீழ் முதலாவது முன்முயற்சியாக காரைக்கால் மாவட்ட ஆட்சியரக ஊழியர்கள் கீழகாசாகுடி யில் உள்ள குளம் ஒன்றை தூர்வார முடிவு செய்துள்ளனர் மத்திய அரசே திட்டக் கமிஷனைக் கலைத்துவிட்ட நிலையில் புதுவையில் நாளை துணைநிலை ஆளுனர் கூட்டியுள்ள மாநில திட்டக் குழுவின் கூட்டத்தில் முதலமைச்சரோ அமைச்சர்களோ கலந்துகொள்ளத் தேவையில்லை என்று அஇஅதிமுக சட்டமன்றக் குழுவின் தலைவர் திரு அன்பழகன் கூறியுள்ளார் அஇஅதிமுக வும் திமுக வும் துணைநிலை ஆளுனரை விமர்சித்ததால் நாளைய கூட்டத்திற்கு அழைக்கப் படவில்லை என்று அவர் இன்று புதுவையில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் கூறினார் நீர் பற்றாக்குறை பிரச்சனையில் தமிழக மக்களை விமர்சித்த புதுவை துணைநிலை ஆளுனர் டாக்டர் கிரண்பேடி தமிழக மக்கள் மற்றும் முதலமைச்சரிடம்தான் மன்னிப்பு கேட்கவேண்டுமே தவிர மத்திய அரசிடம் மன்னிப்பு கேட்டது போதாது என்றும் திரு அன்பழகன் கூறினார்

ராமதாஸ் கூறியுள்ளார் புதுவையின் உண்மை நிலவரங்களுக்கு மாறாக இது அமைந்திருப்பதால் புதுச்சேரி அரசு நித்தி ஆயோக் அறிக்கையை முழுமையாக ஆராய்ந்து கணக்கீட்டு முறைகளில் தவறு இருந்தால் அதை நித்தி ஆயோக் கின் கவனத்திற்கு எடுத்துச் சென்று சரிப்படுத்த வேண்டும் என்று அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கை ஒன்றில் கோரியுள்ளார் அவ்வாறு செய்யத் தவறினால் சுகாதாரத் துறையில் புதுச்சேரி யின் நீண்ட கால சாதனைகள் மறைக்கப் பட்டு மாநிலத்தின் நற்பெயர் பாதிக்கப்படலாம் என்றும் அவர் சுட்டிக் காட்டியுள்ளார்

நிர்மலாள சீத்தாராமன் மத்திய நிதி இன்று மக்களவையில் தாக்கல் செய்த பட்ஜெட்டில் உள்கட்டமைப்பு மேம்பாடு விவசாயிகளின் நலன் மற்றும் நீர்வளப் பாதுகாப்பிற்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளது

நரேந்திர மோடி கூறியுள்ளார் பட்ஜெட்டில் புதிதாக ஒன்றும் இல்லை என்று காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர் கட்சிகள் விமர்சித்துள்ளன புதுவையில் ஜப்பானிய நிதி உதவியுடன் மின் உற்பத்தித் திட்டம் ஒன்றை நிறைவேற்ற அரசு உத்தேசித்திருப்பதாக முதலமைச்சர் திரு

நாராயணசாமி தெரிவித்துள்ளார்